திருநரேந்திரமோடிநாளைஉரையாற்றுகிறார்

திட்டத்தைமத்தியஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்றுதொடங்கிவைத்தார் மத்தியபிரதேசஆளுநர் வால்ஜி டாண்டன் இன்றுகாலைலக்னோவில் காலமானார்

குடியரகதணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டபல்வேறுதலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியவர்த்தககுழுமம் ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் அமெரிக்க பிரதமள் திருநரேந்திரமோடிநாளைஉரையாற்றுகிறார்

சிறந்தளதிர்காலத்தைஉருவாக்க இந்தியாவின் கருத்து என்றதலைப்பில் நடைபெறும் இந்தமாநாடுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறுகிறது இந்திய அமெிக்கஅரசுகளின் கொள்கைமுடிவெடுக்கும் நிபுணர்கள் உயரதிகாரிகள் இதில் வர்த்தகத் துறையைச் சேர்ந்தவல்லுர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

பரிசோதனைமையங்களைஅதிகஅளவில் திறக்கவேண்டுமென்றம் தற்போது இயங்கிவரும் பரிசோதனைமையங்களில் கூடுதல் வசதிகளைஏற்படுத்தவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது குறகியகாலமற்றும் நீண்டகாலஅடிப்படையில் பரிசோதனைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றும் கூறியுள்ளது

இந்த இக்கட்டானகாலகட்டத்தில் ணையதளம் வாயிலாகஅனைத்துமாணவா்களும் கல்விகற்பதற்குமத்திய அரசு நடவடிக்கை எடுத்துவருவவதாக அவர் கூறினார் மத்தியபிரதேசஆளுநர் லால்ஜி டாண்டன் இன்றுகாலைலக்னோவில் காலமானார்

உத்திரபிரதேசமாநிலம் லக்னோதொகுதியிலிருந்துமக்களவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மாநிலஅமைச்சரவையிலும் பல்வேறுபொறுப்புக்களைவகித்துள்ளார் வால்ஜி டாண்டன் மறைவைக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உத்திரபிரதேசமாநிலஅரசு மூன்றுநாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றுஅறிவித்துள்ளது

பிரதம் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் சிறந்தநிர்வாகியாகதிகழ்ந்த வால்ஜி டாண்டன் பொதுமக்கள் நலனுக்குளப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்தவர் என்றுகுறிப்பிட்டுள்ளார் அவரதுமறைவு தமக்குஅதிர்ச்சயைஅளித்துள்ளதாகஅவர் கூறியுள்ளார்

வால்ஜி டாண்டன் மறைவுக்குதமிழகமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமியும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாகபேட்டரியால் இயங்கும் மின் வாகனங்களைபயன்படுத்தவோர் எண்ணிக்கைஅதிகரிக்கும் என்றுஅமைச்சர் கூறினார் நாடாளுமன்றத்தின் மக்களவைமற்றும் மாநிலங்களவைக்குபிஜேபி புதியதலைமைகொறடாக்களைநியமித்துள்ளது இதன்படிமக்களவைக்குஅக்கட்சியின் நாடாளுமன்றஉறுப்பினர் திருதிருராகேஷ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநிலங்களவைக்குஅக்கட்சியின் நாடாளுமன்றஉறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமானதிருசிவ்பிரகாஷ் சுக்லாநியமிக்கப்பட்டுள்ளதாகஅக்கட்சிதெரிவித்துள்ளது

அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மைத் துறையும் மருத்துவத்துறையும் இணைந்தசெயலாற்றவதற்கு இத வழிவகைசெய்யும் என்றும் திருஅப்துல்லாசாஹித் குறிப்பிட்டார் பீகார் மாநிலத்தில் பெய்துவரும் தொடர் கனமழைகாரணமாகபல்வேறுநதிகள் நிரம்பிவழிகின்றன இதன் காரணமாகபெரும்பாலானபகுதிகளில் மக்களின் இயல்வு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது